நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரை ஒட்டி மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அனைத்து மாநிலங்களவைக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்

டாவோசில் நடைபெறும் உலகப் பொருளாதார பேரவையின் கூட்டத்தில் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார்

முக்கிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடனும் அவர் கலந்துரையாட இருக்கிறார் கொரோனாவிற்கு பிந்தைய கால கட்டத்தில் உலக பொருளாதாரத்தை மறுசீரமைக்கும் பணிகளின் தொடக்கமாக இம்மாநாடு அமைவதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி கரியப்பா மைதானத்தில் என்சிசி மாணவர்களின் பேரணியில் உரையாற்ற இருக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய மாணவர் படையினரின் அணி வகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு கலாச்சார நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுவார்

பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல முடிவுகளில் இதுவும் ஒன்றாகும் என்று அவர் கூறினார் வேளாண் விளை பொருட்களின் அரசுக் கொள்முதல் விலை உயர்த்தப்படும் போதெல்லாம் வெளிச்சந்தையிலும் அதிக விலை கிடைப்பதை காண முடிந்திருப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்

வெங்கையா நாயுடு அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாநிலங்களவை குழு தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஏற்கனவே மக்களவை தலைவர் திரு

பிர்லா நாளை மறுநாள் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார் பட்ஜெட் கூட்டத் தொடரை சுமுகமாக நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் பேச்சு வார்த்தை நடத்தப்பட உள்ளது கொரோனா தடுப்பூசி இயக்கம் பற்றிய வதந்திகளை தடுத்து சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்க சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல் அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

கொரோனா தடுப்பூசிகள் விரைவாகவும் அனைத்து நாடுகளுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இக்கூட்டம் வலியுறுத்தியது

இது நடப்பு நிதியாண்டில் விடுவிக்கப்படும் இரண்டாம் தவனை உதவியாகும்

மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இதற்கு தலைமையேற்று தேஜஸ் என்னும் மெய் நிகர் புலனறிவுக் கருவியை தொடக்கி வைக்கிறார் முடிவுகளை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கான பொது சேவைகளின் செயல் திறனை உயர்த்தி மக்களை மையமாக சேவைகளை உறுதிப்படுத்துவதிலும் இந்த மெய்நிகர் கருவி உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

கொரோனா தொற்றுக்கு எதிரான கோவாக்சின் தடுப்பூசி புதுவகை பிரிட்டன் கொரோனா வைரஸ் உட்பட தற்போது இந்தியாவில் காணப்படும் அனைதது வகை கொரோனா வைரசுக்கும் எதிராக சம அளவில் பாதுகாப்பு அளிக்கக் கூடியது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது புதுவகை கொரோனா வைரசின் மரபணுக்கள் உலகிலேயே முதல் முறையாக இந்தியாவில் ஐசிஎம்ஆர் ஆய்வகத்தால் தனியாக பிரித்தெடுத்து வளர்த்து பரிசோதனைக்கு பயன்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத் தக்கது

எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஜெயலலிதாவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் அஇஅதிமுக வினர் தேர்தலில் வெற்றி பெற வீர சபதம் ஏற்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜெயலலிதா நினைவு மண்டபத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

பழனியில் நாளை தைப்பூசம் நடைபெறுவதையொட்டி அங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல்வேறு ஊர்களில் இருந்தும் காவடி சுமந்தவாறு பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் வடலூரில் தைப்பூசத் திருவிழா நாளை நடைபெறுகிறது

தைப்பூச விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் டாவோசில் நடைபெறும் உலகப் பொருளாதார பேரவையின் கூட்டத்தில் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரை ஒட்டி மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அனைத்து மாநிலங்களவைக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்